கீழே வாழும் மக்கள் பயன்பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ராஜினாமா செய்யவேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளதை பிஜேபி குறைகூறியுள்ளது

நாட்டின் முதலாவது தேசிய கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான செல்பேசி செயலியை மத்திய சிறுபான்மையினா் நலத்துறை அமைக்கா் திரு முக்தாா் அப்பாஸ் நக்வி இன்று தொடங்கி வைத்தாா்

புறீகாந்த் காலிறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

துல்லிய தாக்குதல் நடவடிக்கை மூலம் இந்திய ரானுவத்தின் வலிமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கு நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பெருமைப்படவேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தூரில் நாளை நடைபெறவுள்ள இமாம் ஹுசைன் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றவுள்ளார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குப்வாரா பாரமுல்வா ஜம்மு ஆகிய மாவட்டங்களில் தனித்தனியே மேற்கொள்ளப்பட்ட ரானுவ நடவடிக்கைகளில் ஏழு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் எல்லைப்பகுதியில் உள்ள குப்வாரா மாவட்டத்தில் ஊடுறுவல் முயற்சியை தடுப்பதற்கு ரானுவம் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது அடையாளம் தெரியாத மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஆயுதம் தாங்கிய அவர்களின் உடல்கள் எல்லைக்கட்டுப்பாடு கோடு அருகே கிடப்பதாக ரானுவ வட்டாரங்கள் தெரிவித்தன

இவர்களில் ஒருவர் ஏற்கனவே நான்கு காவலர்கள் உயிரிழக்க காரணமான குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி என்று காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஜம்மு வில் பயங்கரவாதிகளுக்கும் ரானுவத்தினருக்கும் தொடர்ந்து நடைபெற்று வரும் துப்பாக்கி சண்டையில் இன்று காலை இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் மூன்றாவது பயங்கரவாதியை கண்டுபிடிக்க வனப்பகுதிகளில் தேடும் நடவடிக்கை தொடர்வதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன தவைமறைவு குற்றவாளி விஜய் மல்லைய்யா விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி ராஜினாமா செய்யவேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளதை பிஜேபி குறைகூறியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியுஷ்கோயல் தலைமறைவு குற்றவாளிகள் கூறுவதை நம்பகத்தன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறினார்

ரஷ்யாவில் இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ளும் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று தில்லியிலிருந்து மாஸ்கோ புறப்பட்டார்

திருமதி குஷ்மா ஸ்வராஜும் ரஷ்யாவின் துணைப்பிரதம் திரு யூரி போரினே வும் கூட்டாக இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார்கள் இருதரப்பு வாத்தகம் முதலீடு அறிவியல் தொழில்நுட்டம் கலாச்சாரம் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்புக்கான நடவடிக்கைகள் பற்றி இந்த ஆணையம் ஆண்டுக்கு ஒருமுறை கூடி விவாதிக்கும் அமைப்பாக உள்ளது

இது குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக இணைச்செயலாளர் டாங்டர் அன்ஜுகுமார் குடியரசுத் துணைத்தலைவரின் இந்த பயணத்தின்போது அந்நாடுகளுடன் வேளாண்மை மற்றம் சுற்றுலாத் துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் செர்பியா பயனத்தை முடித்துக்கொண்டு ஞாயிறன்று மால்டா சென்றடையும் திரு வெங்கைய்யா நாயுடு

விநாயகா் சதுர்த்தி விழா இன்று நாடு முழுவதும் உற்சாகத்துடன் தொடங்கியது

மாகராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா குஜராத் மற்றும் பல மாநிலங்களிலும் இந்த விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாநிலத்தில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகளுடன் விநாயகள் சதுர்த்தி விழா நடைபெற்றது தமிழ்நாட்டில் பிரசித்திபெற்ற திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலிலும் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையா்பட்டி கற்பக விநாயகர் கோவிலிலும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டின் முதலாவது தேசிய கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான செல்பேசி செயலியை மத்திய சிறுபான்மையினா் நலத்துறை அமைச்சா் திரு முக்தாா் அபாஸ் நக்வி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தாா் ஏழை எளிய மற்றும் நலிந்த பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இதன் மூலம் எளிதாகவும் விரைவாகவும் கல்வி உதவித்தொகையை பெற முடியும் என்று இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கூறினார் அளைத்து கல்வி உதவி தொகைகளும் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த இணைய பக்கம் வெளிப்படைத் தன்மையை வலுப்படுத்த உதவும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு கல்வி உதவி திட்டங்களின் மூலம் சிறபான்மையினரில் ஏழைகள் மற்றம் நலிந்த பிரிவைச் சேர்ந்த மூன்று கோடி மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்றார் இந்தியாவின் சந்த்ரயான் இரண்டு திட்டம் தனித்தன்மை கொண்டது என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு சிறப்பு பேட்டியளித்த அவா் இதுவரை உலகம் செல்லாத நிலவின் தென்துருவ பகுதி அருகே இந்தியாவின் விண்கலம் மட்டுமே இறங்கவிருப்பதாகக் கூறினார் இந்த விண்கலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி செலுத்தப்படும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் மனிதர்களை ஏற்றிச் செல்லும் ககன்யான் விண்கல திட்டத்திற்கான செயல்பாட்டு தொழில்நுட்பம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் மனிதர்களுடன் விண்கலம் செலுத்தப்படுவதற்கு முன் மனிதர்கள் இல்வாத இரண்டு விண்கலங்கள் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

இம்மாநாட்டை தொடங்கி வைத்துப்பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கடந்த நாள்கரை ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களின் பாதுகாப்பு நிலைமை மேம்பட்டுள்ளதாக கூறினார்

கேரளாவில் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளப்பெருக்கையடுத்து பிரதமரின் தேசிய நிவாரண நிதிக்கு தேசிய பாதுகாப்பு படை சார்பாக இன்று ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்குடனான சந்திப்பின்போது அதற்கான காசோலையை என்

ஜி படை இயக்குனர் திரு சுதிப் லக்டாக்கியா வழங்கினார் தேசிய பாதுகாப்பு படையினரின் ஒரு நாள் சம்பளம் மூலம் இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஐப்பாள் ஒபள் பேட்மிண்டன் போட்டியில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் காலிறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

ஹாங்காங்கின் இதற்கிடையே பி வி சிந்து ஹெச் எஸ் பிரணாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் தோல்வியடைந்தனர்